இலங்கை உடனான நட்புறவை மேலும் பலப்படுத்த இந்தியா உறுதிபூண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

கேரள மாநிலத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தற்போது பார்வையிட்டு வருகிறார்

நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் இலங்கை நுவாரா எலியாவில் தமிழர்களுக்காக இந்திய நிதியுதவியுடன் கட்டப்பட்ட வீடுகளை இன்று காணொலி காட்சி மூலம் அவர் வழங்கினார் பிரதமர் ரணில்விக்ரமசிங்கே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்

நரேந்திரமோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் வேலைவாய்ப்பை அதிகரிப்பதே அரசின் முக்கிய நோக்கம் என்றார் கடந்த ஒரு கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த பிரதமர் தகவல் தொழில்நுட்பம் சுற்றுலா விமானப் பெருமிதம் போக்குவரத்து போன்ற துறைகளில் அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக தொழில் வாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக கூறினார் பாகிஸ்தானில் புதிய அரசு பதவியேற்க உள்ள நிலையில் தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிக்க நடவடிக்கை எடுக்கும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார்

இதனிடையே கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு திருச்சி தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர்

நகர் அருள்மிகு சக்தி விநாயகர் திருக்கோவிலில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமியும் திருவான்மியூர் அருள்மிகு மருந்தீஸ்வரர் திருக்கோவிலில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வமும் அடையாறு அருள்மிகு அனந்தபத்மநாப சுவாமி திருக்கோவிலில் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையனும் சென்னை மண்டலத்திலுள்ள இதர கோவில்களில் மாநில அமைச்சர்களும் கலந்து கொள்கின்றனர் அன்றைய தினம் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு திருக்கோவில்களில் காணிக்கையாக பெறப்பட்டு உபரியாக உள்ள பருத்தி வேட்டி மற்றும் சேலைகள் வழங்கப்பட உள்ளன இதனிடையே விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தேசியக் கொடிகள் தயார் செய்யபட்டு பல்வேறு மாநிலங்களுக்கு விந்பனைக்காக அனுப்பும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ட்விட்டரில் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் எதிர்கால சந்ததியினருக்கு சிறந்த முன் உதாரணமாக திகழ்ந்தவர் அவர் என்றும் அவரது சேவைகள் போற்றப்படக்கூடியவை என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார் பெங்களுரூவில் உள்ள இஸ்ரோ தலைமை அலுவலகத்தில் டாக்டர் சாராபாயின் உருவசிலையை இஸ்ரோ முன்னாள் தலைவர் டாக்டர் கஸ்தூரிரெங்கன் இன்று திறந்து வைத்தார்

டிஎன்பிஎல் தமிழ்நாடு பிரிமியர் லீக் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது

இதில் வெற்றிபெறும் அணிக்கு ஒரு கோடிரூபாய் பரிசுத்தொகையும் கோப்பையும் வழங்கப்படும் கிரிக்கெட் லார்ட்ஸில் நடைபெறும் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் நான்காம் நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் மூன்றரை மணிக்கு தொடங்குகிறது

இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது